இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இன்று விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

நொய்டா மற்றும் காஜியாபாத்தில் இருந்து தில்லிக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து தளட செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் போக்குவரத்து இயக்குப்படும் என்றும் அனைத்து இந்திய வர்த்தக்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்திந்திய போக்குவரத்து செயல்பாட்டாளர்கள் நலச்சங்கம் அறிவித்துள்ளது இதற்கிடையே விமான பயணிகள் இன்று விமான நிலையத்திற்கு உரிய நேரத்தில் சென்று சேர முடியாத நிலையில் அவர்கள் வேறு ஒரு நாளில் எந்த விமான நிலையத்தில் இருந்து பயணம் செய்யலாம் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேன்ரானுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார் அப்போது பிரான்ஸில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு திரு மோடி இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமா் உறுதி அளித்தார் இருதரப்பு பிராந்திய மற்றும் சா்வதேச விவகாரங்கள் குறித்து இருதலைவா்களும் விவாதித்தனா்

இதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்ஸின் மருந்து இந்திய சீரம் நிறுவனத்தின் கோவிஷீன்ட் மருந்து ஆகியவை மூன்றாம் கட்ட சோதனையில் இருப்பதாக அமைச்சர் டாக்டர் ஹா்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் தலைநகர் தில்லி மற்றும் வட இந்தியாவில் நிலவி வரும் காற்று மாசுவை தடுப்பதற்கு மத்திய அரசு அளைத்துவித நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய கற்றுக்சூழல் துறை அளமச்சா் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

தொழிற்சாலை மற்றும் வாகனங்களின் புகை கட்டப்படும் மற்றும் இடிக்கப்படும் கட்டடங்களில் இருந்து வெளியேறும் தூசி ஆகியவற்றின் மூலம் காற்று மாசு அடைவதாக தெரிவித்தாா்

இந்திய தூப்பில் பாஸ்போா்ட் விசா பிரிவு செயலாளர் திரு சஞ்சய் பட்டாச்சாரியா தலைமையிலான குழு இதில் கலந்து கொண்டது இஸ்ரேல் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக தலைமை இயக்குனர் திரு அலோன் உஸ்பிஸ் பங்கேற்றாா் இக்கூட்டத்தில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு தீவிரவாதத்தை எதிர்கொள்வது இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கிடையேயான தற்போதைய ஒத்துழழப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் திறன் மேம்பாட்டு மையம் பண்டல்கள்ட் பிராந்தியத்தில் தண்ணீர் பாதுகாப்பு திட்ட வெற்றி குறித்தும் இந்தியா இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் விவாதித்தனர்

இம்மாவட்டத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை அவர் பார்வையிட உள்ளார் பயிர்ச்சேதம் குறித்து விவசாயிகளிடமும் அவர் நேரில் கேட்டறிய உள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை நாகை மற்றம் திருவாரூர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட உள்ளார் தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்தியக்குழுவினர் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்த உள் ளனர் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அகதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் வந்துள்ள இக்குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து கடந்த இரண்டு நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவள்ளுர் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய மத்தியக் குழுவினர் இன்று முதலமைச்சருடன் ஆவோசனை நடத்த உள்ளனர் அதன்பின் இவர்கள் புதுதில்லி திரும்பி சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளனர் மூத்த பி ஜே பி தலைவரும் பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு சுஷில் குமார் மோடி மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவையொட்டி இடைத்தேர்தல் நடைபெற்றது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சுஷில் குமார் மோடிக்கு பீகார் முதலமைச்சா திரு நிதிஷ்குமா் துணை முதலமைச்சா திரு டாகிஷோா பிரசாத் ஆகியோா வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

விளையாட்டுகளில் நேர்மையை உறுதி செய்யும் நோக்கில் உலக போதை மருந்து தடுப்பாணையத்தின் நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜா கூறியுள்ளார் போதை மருந்து தடுப்பு மற்றும் விளையாட்டு அறிவியல் தொடர்பான இணையதள உரையாடலை தொடங்கிவைத்து பேசிய அவர் விளையாட்டின் நேர்மை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் வகையில் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார் உலக போதை மருந்து தடுப்பாணையத்தின் விதிமுறைகளை தேசிய போதை மருந்து தடுப்பாணையம் பின்பற்றி வருவதாகவும் அமைச்சள் திரு கிரண் ரிஜுஜு கூறினார் கட்டுடல் இந்தியா சைக்கிள் போட்டியின் இரண்டாம் பகுதியை மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சா் திரு கிரண் ரிஜுஜு சமூக ஊடகம் வாயிலாக தொடங்கிவைத்தாா்

நாடு முழுவதும் இதில் பங்கேற்க விரும்புவோர் கட்டுடல் இந்தியா இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தினமும் அவர்கள் விரும்பும் தொலைவிற்கு சைக்கிள் போட்டியில் பங்கேற்கலாம் என்றும் அதற்கான படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்திய அணி முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஐம்ஷெட்பூர் அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் மோகன்பகான் அணியை வென்றது